அருண்ஜெட்லி வரவேற்றுள்ளார்

இந்தியா பிரான்சைத் தாண்டி உலகின் பொருளாதாரமாக மேம்பட்டு இருப்பதாக அண்மையில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையை மத்திய அமைச்சர் திரு அருண்ஜெட்லி வரவேற்றுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி யின் ஆட்சியில் தான் வறுமையை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் பற்றிய பழைய சிந்தனைப் போக்குகள் மாற்றப்பட்டு நாட்டின் அடிப்படை ஆதாரங்கள் மீது கிராமப்புற ஏழைகளுக்கும் உரிமை வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

அருண்ஜெட்லி குறிப்பிட்டார் நாட்டில் கத்தமாகப் பராமரிக்கப்படும் கிராமப்புறங்களை கண்டறிந்து அங்கீகரிப்பதற்கான கிராமீண் ஸ்வச் சர்வேக்ஷன் இயக்கத்தை மத்திய அரசு இன்று துவக்கியுள்ளது

பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார் கணக்கெடுப்பின்போது கழிவறைகளின் எண்ணிக்கை பயன்பாடு பராமரிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் குப்பை கூளங்கள் உள்ளதா தேங்கிய குட்டைகள் உள்ளதா என்பது குறித்தும் ஆராயப்படும்

ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் புதுடெல்லியில் இப்புதிய வசதியை தொடக்கி வைத்து பேசகையில் ரயில்வே பாலங்கள் தொடர்பான பணிகளை அர்த்தமுன்ள முறையில் ஒருங்கிணைப்பாக மேற்கொள்ள இதனால் ஏதுவாகும் என்றார் ரயில்நிலையங்களை அழகுப்படுத்தும் போட்டியில் பெற்றிபெற்ற ரயில் நிலையங்களுக்கான பரிசுகளையும் அமைச்சர் வழங்கினார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மத்திய அரசால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்திய உயர்கல்விச் சட்டத்தின் முன்வரைவு குறித்து ஆய்வு கூட்டம் நடத்தினார் துணை முதலமைச்சர் திரு பன்வீர்செல்வம் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சினிவாசன் திரு ஜெயக்குமார் திரு

பி அன்பழகன் தலைமைச் செயலர் திருமதி இரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் மத்திய அரசின் உத்தேசப்படி பல்கலைக்கழகம் மானியக்குழுவை கலைத்து விட்டு உயர்கல்வி ஆணையம் அமைத்தால் தமிழகத்திற்கு கிடைக்கும் நிதி குறைந்துவிடும் என இக்கூட்டத்தில் கருத்து வெளியானதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

எடப்பாடி பழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார் மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் உரிய அனுமதியின்றி பேரிடர் பயிற்சி அளித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

பயிற்சி அளித்தவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட தனிப்படைப் போலீசாரும் இதை உறுதிப்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள து சென்னையில் விற்பனையாகும் மீன்களில் பார்மலின் வேதிப் பொருள் இல்லை என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீன் மாதிரிகளின் பரிசோதனையில் பார்மலின் வேதிப்பொருள் கண்டறியப்படவில்லை என்றார் தேவைக்கும் குறைவாகவே மீன்கள் பிடிக்கப்படுவதால் பார்மலின் பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியம் தமிழக மீனவர்களுக்கு இல்லை என்றும் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் மீன்களில் பார்மலின் கலந்து இருந்தால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பார்மலின் ரசாயனம் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என வலியுறுத்திய அவர் மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பாக வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார் புதுவையில் சமுக வலைத்தளங்கள் மூலம் ராஜ்நிவாஸ் குழுவினர் மேற்கொண்ட நீர்மிகு புதுச்சேரி பிரச்சார இயக்கத்திற்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாக ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது இந்த இயக்கத்தின் மூலம் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட பல்வேறு நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் ராத்நிவாஸ் செய்திக்குறிப்பில் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு வசதிகளை நிறுவுதல் வர்த்தக நிறுவனங்களில் நீரின் பயன்பாட்டை சரியாக அளவிட திறம்பட்ட மீட்டர்களை பொறுத்துதல் மாநிலத்தின் நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் குறித்து வரைப்படம் தயாரித்தல் பசுமைப்பரப்பை அதிகரித்தல் நீரின் மறுகழற்சியை ஊக்குவித்தல் கடல்நீரை குடி நீராக்கிப் பயன்படுத்துதல் நீர் வளத்தை பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்துவோரின் பெயர்களை பகிரங்கமாக வெளியிடுதல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை ராத்நிவாஸ் நடத்திய சமுக ஊடக இயக்கத்தில் பொதுமக்கள் வழங்கியுள்ளனர் சிறந்த ஆலோசனைகளை வழங்கியவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் தனிப்பட்ட முறையில் பாராட்டு கடிதம் அனுப்புவார் என்றும் ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ள து புதுவையில் வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் குற்றத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இப்பிரசனை குறித்து இன்று சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர் திரு

முன்னதாக உறுப்பினர் திரு

புதுவையில் பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவுத் தட்டத்தின் கழ் வழங்கப்படும் உணவின் தரத்தில் மாற்றம் இராது என்றும் மதிய உணவுத் திட்ட பணியாளர்களின் வேலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் கல்வி அமைச்சர் திருகமலக்கண்ணன் கூறியுள்ளார் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்க தனியார் அமைப்புடன் அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள அச்சங்கள் குறித்து இன்று சட்டமன்றத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் கொண்டு வந்த சிறப்பு குறிப்பிற்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார்

புதிய ஒப்பந்தத்தின் கீழ் சைவ உணவு மட்டுமே வழங்கப்பட உள்ளதை என் ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி சந்திர பிரியங்கா சுட்டிக்காட்டிய போது ஏற்கனவே உள்ளபடி அரசே வாரம் ஒருமுறை முட்டை வழங்கும் என திரு கமலக்கண்ணன் பதிலளித்தார்

கமலக்கண்ணன் கூறியுள்ளார் இன்று சட்டமன்றத்தில் மாஹே தொகுதி சுயேட்சை உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் புதுவைக்கான மின் கட்டண விகிதங்களை கூட்டு மின்சார அழுங்குமுறை ஆணையம் தான் நிர்ணயிப்பதாகவும் கேரளா மற்றும் இதர தென் மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் மின் கட்டணம் குறைவாகவே உள்ளதாகவும் கூறினார் புதுவைக்கான மத்திய அரசின் மானியங்கள் குறைக்கப்பட்டுவிட்டதால் புதுவை அரசு மின் கட்டணம் உள்ளிட்ட வழிகள் மூலமாகவே வருவாய் திரட்ட வேண்டி இருப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார்

சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கன் மற்றும் ஊடகங்கள் சார்பில் ஒரு புகைப்பட கலைஞருக்கும் இந்த ஆய்வின் போது அனுமதி அளிக்கப்படும் என ஆணையம் தெரிவித்துள்ள து

பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அஸ்ஸாமைச் சேர்ந்த ஹீமாதாசின் இந்த வரலாற்று சிறப்பு வாழ்ந்த வெற்றி வரவிற்கும் ஆண்டுகளில் அனைத்து இளம் விளையாட்டு வீரர்களையும் பெருமளவில் ஊக்குவிக்கும் என்று டிவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுன்னார்

அருண்ஜெட்லி வரவேற்றுள்ளார் கிராமப்புறங்களில் தாய்மையை மதிப்பிட மத்திய அரசு கிராமீண் ஸ்வச் சர்வேக்ஷன் இயக்கத்தைத் தொடக்கி உள்ளது சமுக ஊடகங்கள் மூலமான நீர்மிகு புதுச்சேரி பிரச்சார இயக்கத்திற்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாக புதுவை ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது புதுவையில் பள்ளி மாணவர்களுக்கு மத்திய உணவு வழங்க தனியார் அமைப்புடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளதால் உணவின் தரம் அல்லது ஊழியர்களின் வேலை உத்தரவாரம் பாதிக்கப்பட மாட்டாது என்று அரசு தெரிவித்துள்ள து இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது